விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம் தொடரும் என்று மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்கள்ளார்

மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமார் கூறியுள்ளார்

இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கம் குறித்து கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம் தொடரும் என்று மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார்

விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட மின் இணைப்பிற்கு மீட்டர் வைக்கப்படமாட்டாது என்றும் அவர் திட்டவட்டமாகத் தெரிவித்தார்

தங்கமணி நம்பிக்கை தெரிவித்தார் டெங்கு மற்றும் பன்றிக் காய்ச்சல் கட்டுக்குள் உள்ளதாக உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவற்றை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறினார்

தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை நாளை முதல் தீவிரமடைய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வுப்பகுதி உருவாகக்கூடும் என்றும் அதன் துணைத் தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்தார்

அதிரடிப்படை வீரர்கள் உட்பட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு வயது பாரபட்சமின்றி பெண்களை அனுமதித்து உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு காரணமாக எழுந்த போராட்டத்தை அடுத்து தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன

இதற்கான அறிவிக்கையை அந்நாட்டு அதிபர் திரு மைத்ரி பால சிறிசேனா வெளியிட்டுள்ளார் இலங்கை பிரதமர் பதவியிலிருந்து திரு ரணில் விக்ரமசிங்கேயை நீக்கிவிட்டு திரு மகிந்தா ராஜபக்சேவுக்கு அந்நாட்டு அதிபர் பதவிப்பிரமாணம் செய்ததை அடுத்து அங்கு அரசியல் சிக்கல் நீடித்து வருகிறது

மத்திய அரசின் இலவச சமையல் எரிவாயு இணைப்புத் திட்டம் வேலூர் மாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது

தில்லியில் காற்று மாசின் அளவு இன்று முதல் அதிகரிக்கும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது

அமித்ஸர் ரயில் விபத்து தொடர்பான விசாரணையை ரயில்வே பாதுகாப்பு முதன்மை ஆணையர் திரு எஸ் ஏ பதக் தொடங்கியுள்ளார்

வங்கிக் கடனை வேண்டுமென்றே திருப்பிச் செலுத்தாதவர்கள் பட்டியலை வெளியிடாமல் இருப்பது குறித்து விளக்கம் அளிக்குமாறு ரிசர்வ் வங்கி கவர்னருக்கு மத்திய தகவல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது

நெல்லை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பாபநாசும் மற்றும் சேர்வலாறு அணைகளின் நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்துள்ளது

கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது

உலக ஜுனியர் பேட்மிண்டன் சேம்பியன் போட்டி இன்று கனடாவில் தொடங்குகிறது

ஐ எஸ் எல் கால்பந்துப் போட்டியில் தில்லி ஜாம்ஷெட்பூர் இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது